கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிப்பதில் மாநிலங்களுக்கு உதவ அவசரகால திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரியில் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவிகளை வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து புதுச்சேரி வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் மோடி அமெரிக்கா கொரோனா வைரசுக்கு எதிரான மனித குலத்தின் போராட்டத்திற்கு இந்தியா இயன்ற எல்லா உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா மேற்கொண்ட முடிவை அமெரிக்க அதிபர் வரவேற்றதைத் தொடர்ந்து டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் இவ்வாறு கூறி உள்ளார் இத்தகைய காலக் கட்டம் நண்பர்களை நெருங்கி வரச் செய்யும் என்றும் இந்திய அமெரிக்க நட்புறவு முன்பை விட தற்போது மேம்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

வரும் ஜுன் மாதம் வரையிலான இத்திட்டத்தின் முதல் கூட்டத்தில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிப்பதற்கான பிரத்யேக மருத்துவமனைகள் மற்றும் தனிமை வார்டுகளை அமைக்கவும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் வென்டிலேட்டர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்தவும் மருத்துவ பரிசோதனைக் கூடங்களை வலுப்படுத்தவும் உதவிகள் வழங்கப்படும் தெர்மாமீட்டர் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் புனேயில் செயல்படும் தேசிய வேதிப்பொருள் ஆய்வுக் கூடம் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு பணிகளுக்குத் தேவையான மருத்துவ கருவிகளின் உற்பத்தியில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது

ராம் நாத் சிஆர்பிஎப் வீர வணக்க நாளான இன்று குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா ஆகியோர் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினருக்கு வீர வணக்கம் செலுத்தி உள்ளனர்

சிஆர்பிஎப் வீரர்களின் தியாகங்களை நாடு ஒருபோதும் மறவாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டர் செய்தி ஒன்றில் கூறி உள்ளார் சிஆர்பிஎப் வீர வணக்க நாள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரின் துணிச்சல் வீரம் மற்றும் தியாகத்தின் சின்னம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமீத் ஷா டுவிட்டரில் கூறி உள்ளார் நாராயணசாமி கொரோனா வைரஸ் நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ள இலவச அரிசி பருப்பு புதுச்சேரியில் நாளை முதல் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிலையில் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் உதவிகளை வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறி உள்ளார்

புதுச்சேரியில் இவ்விரு மொபைல் செயலிகளின் பயன்பாட்டை இன்று சட்டமன்ற வளாகத்தில் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தொடக்கி வைத்தார் மாநில அமைச்சர்களும் வருவாய் துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் முன்னிலை வகித்தனர்

டாக் தலைமை இயக்குனர் மற்றும் இதர அதிகாரிகள் காணொலி காட்சி மூலம் தொடக்க விழாவில் பங்கேற்றனர் ஷாஜகான் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் இதா மூத்த அதிகாரிகளுடன் மறு ஆய்வு கூட்டம் நடத்தினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அனைத்து துறைகளின் கூட்டு முயற்சியால் புதுச்சேரியில் கொரோனா பரவல் திறம்பட்ட தடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா முறையில் வைரசால் பாதிக்கப்பட்ட நால்வர் தற்போது குணம் அடைந்து வருவதாகவும் கூறினார்

மக்கள் தற்போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மிக அவசியமாக தேவைப்பட்டால் அன்றி வீட்டை விட்டு வெளியே வரக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரி கூட்டம் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தின் போது தடையின்றி அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்கச் செய்வதை உறுதிப்படுத்துவது குறித்து மக்களவை உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் குடிமைப் பொருள் வழங்குத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி ஆகியோர் இணைந்துபுதுச்சேரிப் பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்எல்ஏ க்களுடன் பொருட்கள் நியாயமான விலையில் விற்கப்படுவதை உறுதி செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது

கொரோனா வைரஸ் நிலவரங்களை சமாளிப்பதில் மாநிலங்களுக்கு உதவ அவசரகால திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது புதுச்சேரியில் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவிகளை வழங்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து புதுச்சேரி வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று அதிகாரிகளுடன் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது